நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்ய அனைத்து நாடாளுமன்ற கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மாநிலங்களவை தலைவர் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார்

நாடு முழுவதும் போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நடைபெற்றது முஸ்தாக் அலி கோப்பைக்கான டுவென்டி டுவென்டி கிரிக்கெட் போட்டி இறுதி ஆட்டத்தில் தமிழகம் தற்போது பரோடாவை எதிர்த்து ஆடிவருகிறது

அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறு கூறினார் பிற நாடுகளுடன் ஒப்பிடுகையில் நம் நாட்டில்தான் குறைந்த நாட்களில் அதிகம் பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்

மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற அனைத்து கட்சிகளும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று மாநிலங்களவை தலைவர் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார் பட்ஜெட் கூட்டத்தொடரை முன்னிட்டு இன்று நடைபெற்ற அனைத்துக் கட்சி பிரதிநிதிகள் கூட்டத்தில் பேசிய அவர் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து விரிவாக எடுத்துரைக்க விவதாங்கள் சிறந்த வாய்ப்புகளை வழங்குவதாக தெரிவித்தார்

விவாதங்களில் பங்கேற்ற அவை சுமூகமாக செயல்பட முழு ஒத்துழைப்பு வழங்குவதாக கூட்டத்தில் பங்கேற்ற கட்சிகளின் பிரதிநிதிகள் உறுதியளித்தனர் சுவாமி விவேகானந்தர் ஏழைகளின் முன்னேறத்தையே முக்கிய குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

கலாச்சார விழிப்புணர்வை நாட்டின் சுவாசுமாக பல நுற்றாண்டுகளாக இருந்து வருகிறது என்று பிரதமர் கூறினார் ஏழைகளுக்கு அதிகாரம் அளிக்க வேண்டும் என்ற விவேகானந்தரின் அனுகுமுறையில் தற்போது அரசு செயல்பட்டு வருகிறது என்று அவர் குறிப்பிட்டார் முன்பு வங்கி சேவைகள் பலருக்கு கிடைக்கவில்லை என்றும் தற்போது ஐந்தன் திட்டத்தின் மூலம் அனைவருக்கும் வங்கி சேவை கிடைப்பதாக பிரதமர் கூறிணார் ஆயுஷ் மான் பாரத் திட்டத்தின் மூலமாக ஏழைகளுக்கு உயர்தர மருத்துவ சிகிச்சைகள் கிடைப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார் சாலை வசதிகள் கல்வி மின்சார வசதி இணையதள இணைப்பு உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் குறிப்பாக ஏழைகளுககும் தற்போது தடையற்ற வகையில் கிடைப்பதாக அவர் குறிப்பிட்டார்

இதற்கான நிலையாள வழிகாட்டுதல் நெறிமுறைகளை தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் வெளியிட்டார்

முகக்கவசம் அணிதல் திரையரங்குக்கு வெளியே காத்திருக்கும் இடங்களில் சமூக இடைவெளியை கடைப்பிடித்தல் போன்றவை பின்பற்றப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்

மகளிருக்கு அதிகாரம் அளிக்க தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தகவல் ஒளிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார் தேசிய மகளிர் ஆணையத்தின் நிறுவன தின நிகழ்ச்சியில் இன்று பங்கேற்று பேசிய அமைச்சர் அனைத்து துறைகளிலும் மகளிர் தற்போது சாதனை புரிந்து வருவதாக குறிப்பிட்டார் மகளிர் மேம்பாட்டுக்காக இந்த ஆணையமும் சிறப்பான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என்று அவர் தெரிவித்தார்

பாலின சமத்துவமின்மை மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் கவலை அளிப்பதாக உள்ளது என்றும் இதை தடுக்கப்பட் வேண்டும் என்றும் திரு பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்தார் நாடு முழுவதும் போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நடைபெற்றது

முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாமை சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொடங்கிவைத்தார் முஸ்தாக் அவி கோப்பைக்கான டுவென்டி டுவென்டி கிரிக்கெட் போட்டியில் தமிழகம் பரோடா அணிகளுக்கு இடையிலான இறுதி ஆட்டம் அம்தாபாத்தில் சற்று முன் தொடங்கியது இதில் டாஸ் வென்ற தமிழகம் முதலில் பந்து வீச்சை தீர்மானித்ததையடுத்து பரோடா பேட் செய்து வருகிறது